மத்தியில் வலுவான ஆட்சி அமைய வேண்டும் என்று மக்கள் விரும்புவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

மக்களுக்கு பயனளிக்கும் என்று அதன் தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார்

தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது

அங்கீதா ரெய்னா காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்

இதனையொட்டி அந்தப் பகுதிகளில் பிஜேபி காங்கிரஸ் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கு வங்கம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் மத்தியில் வலிமையான அரசே மீண்டும் ஆட்சிப் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்பதே மக்களின் விருப்பமாக உள்ளது என்றும் அவர் கூறினார் மத்தியில் நிலையான ஆட்சியை எதிர்க்கட்சிகளின் கூட்டணியால் வழங்க இயலாது என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி இன்று ஹரியானாவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேககையில் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக காங்கிரஸ் கட்சி பாடுபடும் என்றார் நியாயத் திட்டத்தின் மூவம் நாடெங்கிலும் உள்ள ஏழை எளிய மக்கள் பயனடைவார்கள் என்றும் அவர் கூறினார் வேலைவாய்ப்பின்மை பிரச்சனைக்கு தீர்வுகாண பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தவறிவிட்டதாகவும் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்காகாந்தி காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாகவும் சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் தங்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாகவும் இன்று உத்தரப்பிரதேசத்தில் வெவ்வேறு பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டனர்

பயங்கரவாதத்தை எல்லளவும் பொறுத்துகொள்வதில்லை என்ற கொள்கையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதியுடன் இருப்பதாக பாதுகாப்பு துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

நாட்டு மக்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாவும் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகுந்த பாதுகாப்புடன் இருப்பதாக அவர்கள் உணர்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜுவ் காந்தி மீது மிகுந்த மரியாதை கொண்டுள்ளதாகவும் அவர்கள் உயிர் உதியாகத்திற்கு தலை வணங்குவதாகவும் கூறிய அமைச்சர் அவர் தலைமையிலான காங்கிரஸ் அரசின் நிர்வாக சீர்கேடு தவறான கொள்கைகள் ஊழல் போன்றவற்றை கட்டிக்காட்டுவதில் தவறில்லை என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் குற்றவாளிகள் ஏழு பேரை விடுதலை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது இப்பிரச்சனை தொடர்பான வழக்கில் அரசியல் சாசன அமர்வு ஏற்கனவே தீர்ப்பளித்துள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இதன் காரணமாக புதிய உத்தரவுகள் எதுவும் பிறப்பிக்க இயலாது என்று தெரிவித்தனர் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பதவிக்கு நான்கு பேரர அதற்கான நீதிபதிகள் குழுமம் பரிந்துரை செய்துள்ளது

இவர்கள் இருவரது பெயர்களையும் மத்திய அரசு திருப்பி அனுப்பிய நிலையில் நீதிபதிகள் குழுமம் மீண்டும் அவர்களை பரிந்துரை செய்துள்ளது ரவீந்திரநாத் தாகூரின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார் நாட்டின் கலாச்சார சிற்பியாக ரவீந்திரநாத் தாகூர் இன்றளவும் திகழ்வதாக குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார் ஆசியாவின் முதன்முறையாக நோபல் பரிசு வென்ற தாகூர் தேசிய கீதத்தை இயற்றிய பெருமை பெற்றவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவருடைய அறிவாற்றலும் ஆக்கத்திறனும் நாட்டு மக்களுக்கு உத்வேதக்தை அளித்திருப்பதாகவும் குடியரசு தலைவர் தெரிவித்துள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு விடுத்துள்ள செய்தியில் கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் வாழ்ந்து வரும் குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் இலக்கிய படைப்புகள் உலகளவில் போற்றத்தக்கவை என்று குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி ரவீந்திரநாத் தாகூரின் பிறந்தநாளையொட்டி விடுத்துள்ள செய்தியில் இந்திய மக்களின் உணர்வுகளையும் நம்பிக்கைகளையும் பண்பாட்டையும் தாகூரின் படைப்புகள் உலகிற்கு எடுத்து சொல்லியிருப்பதாக கூறியுள்ளார் நாட்டிற்கு பெருமை சேர்த்த குருதேவ் தாகூர் குதந்திரப் போராட்டத்தில் ஆற்றிய பணிகள் இன்றும் நினைவுகொள்ளும் வகையில் உள்ளதாக திரு மோடி குறிப்பிட்டார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி தேர்தலில் போட்டியிட தடை விதிக்ககோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது திரு ராகுல் காந்தியின் குடியுரிமை தொடர்பாள சர்ச்சைக்கு தீர்வுகாஹம் வரை எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிட தடை விதிக்க கோரி தூக்கல் செய்யப்பட்ட மனு இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சள் கோகாய் தலைமையிலான பெஞ்ச் முன் விசாரணைக்கு வந்த போது மனுதாராகளின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது ராகுல் காந்தி பிரிட்டனை சேர்ந்தவர் என்ற தகவலை அந்நாட்டைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்திடம் பதிவேடுகளின் அடிப்படையில் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர்

தஞ்சாவூர் துத்துக்குடி கள்ளியாகுமரி நாகப்பட்டிணம் திருவாரூர் தென்காசி திருநெல்வேலி ஆகிய தொகுதிகளுக்குள் வருகின்றன

மேலும் தேனி மக்களவைத்தொகுதிக்குட்பட்ட ஆண்டிபட்டி சுட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ள பாலசமுத்திரம் கம்மவார் சரஸ்வதி நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு இயந்திர கட்டுப்பாட்டு கருவியிலிருந்து சோதனை வாக்குப்பதிவு வாக்குகள் நீக்கப்படவில்லை இதுதவிர பெரியகுளம் சுட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட வடுகப்பட்ட சங்கரநாராயணா நடுநிலைப்பள்ளியில் வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் ஒப்புகைச்சீட்டு இயந்திரத்தை அலுவலர்கள் மாற்றியுள்ளனர் என்றும் ஆனால் அதற்குரிய நியதிகள் பின்பற்றப்படவில்லை என்றும் கூறிய திரு சத்யபிரத சாஹூ எனவே அவ்விரு வாக்குச்சாவடிகளிலும் மறுவாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதாக கூறினார்

தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்தத் தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தான் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாகக் குறிப்பிட்டார் தூக்குதல் எதுவும் நடைபெறவில்லை என்பதபோல் பாகிஸ்தான் தெரிவித்து வரும் கருத்துக்கள் தவறானது என்றும் அவர் கூறியுள்ளார் தாக்குதல் சம்பவம் நடைபெற்றவுடன் பாகிஸ்தான் ரானுவம் அப்பகுதிக்கு வந்து காயமடைந்தவர்களை இடமாற்றம் செய்ததாக அவர் தெரிவித்தார் தூக்குதலுக்கு உள்ளான பயங்கரவாதிகளின் பயிற்சி முகாம் தற்டோதும் பாகிஸ்தான் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் இத்தாலிய பத்திரிகையாளர் திரு

சீனாவில் நடைபெற்று வரும் ஐ டி எஃப் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்